பங்காற்றுவதாக பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில்வே மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டினார்

பருவநிலை மாற்றம் விண்வெளி ஆராய்ச்சி தீவிரவாதத்திற்கு எதிரான போர் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியாவின் ஆக்கப்பூர்வமான பங்கை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

இதன்மூலம் இந்தியாவின் நலனும் வளமும் பாதுகாப்பும் மேம்படும் என்று பிரதமர் எடுத்துரைத்தார்

உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்ட்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு தீவிரவாத செயல்கள் ஒரு பெரும் தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார் மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்கு நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் உலக வர்த்தக அமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் வெளிப்படையான விதிகளுக்குட்பட்ட வர்த்தகத்தை இந்தியா மேற்கொள்வதாக கூறினார் ஷாங்காய் நாடுகளுக்கு இடையே வலுவான பொருளாதார சூழ்நிலைகளை உருவாக்கும் விதமாக இந்தியாவில் அன்னிய நேரடி முதலீட்டு வழிமுறைகள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அனைத்து உதவிகளும் இந்தியாவில் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு உதவிகளை ஷாங்காய் உறுப்பு நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

ராஜ்நாத்சிங் விரிவான ஆலோசனை மேற்கொள்கிறார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சோ்ந்த மன வளர்ச்சி குன்றியோர் தங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொள்ள இந்த கண்காட்சி ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது

தாம்பரம் வண்டலூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த மேம்பாலம் கட்டப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் மாநில ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே பழனிச்சாமியிடம் மாநில வேளாண் அமைச்சர் திரு

மானாவாரி விவசாயம் கூட்டுப்பண்ணைய திட்டம் நுண்ணீர் பாசனத்திட்டம் தோட்டங்களின் சிறப்பு பராமரிப்பு மின்னணு தோட்டம் போன்றவற்றை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்த நற்சான்றிதழ் ஸ்காட்ச் நிறுவனத்தால் அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது

அன்பழகன் தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தர்மபுரி மாவட்ட விளையாட்டரங்கில் குடியரசு தின தடகள போட்டிகளை இன்று தொடங்கி வைத்த இவ்வாய்ப்புகளை மாணாக்கர் அவர் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்

கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் றீவில்லிப்புத்தாரில் செய்தியாளரிடம் பேசியஅவர் புதிய திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகளுக்கு தனி கட்டணம் வசூலிக்கப்படும் என்றார்

தங்கமணி இன்று திறந்து வைத்தாா்

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் இன்றுமாலை நடைபெறும் சூரசம்ஹாரத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளள் தெரிவிக்கையில்

முன்னதாக நாகை மாவட்டம் சிக்கலில் சிங்காரவேலர் அன்னை சக்தியிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிங்காரவேலருக்கு வியர்க்கும் நிகழ்ச்சியை பக்தி பரவசத்துடன் கண்டு தரிசித்தனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படைவீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கந்த் சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்றுமாலை நடைபெறுகிறது

இதையொட்டி மறைந்த மூதாதையர்கள் நினைவாக அவர்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லநையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வழிபட்டு வருகின்றனர்